இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு முப்பது மணி வரை நடைபெறவுள்ளது

பாதுகாப்பு பணிக்காக துணை ராணுவப்படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர்

ஜம்முவில் உள்ள இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் ஜம்மு காஷ்மீரின் ஒட்டுமொத்த வளர்ச்சியிலும் அனைத்து சவால்களையும் ஒருங்கிணைந்து தீர்ப்பதிலும் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்தார் நிலவரத்திற்கேற்ப ச்வதேச மாற்றியமைக்க வேண்டுமென்றும் வேளாண்மை வா்த்தகம் தொழில்நுட்பம் மானுடவியல் மற்றும் மேலாண்மை ஆகியவற்றை ஒன்றிணைக்க வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார் தற்போதைய சூழலை எதிர்கொள்வதற்கு உயர்கல்வி நிறுவனங்கள் தயார் படுத்திக்கொள்ள வேண்டுமென்று அவர் கூறினார் தொழில்நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கிடையேயான இணைப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டுமென்று திரு வெங்கய்யா நாயுடு கேட்டுக் கொண்டார்

நாக்பூரில் உள்ள மருத்துவமனையில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவா்கள் மற்ற மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டது வேதனை அளிப்பதாக குடியரசு தலைவர் தெரிவித்துள்ளார் இதேபோல டுவிட்டரில் இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டிக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார்

இது தொடர்பாக அனைத்து தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளுக்கு தோ்தல் ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது அதில் சட்டப்பேரவைகளுக்கான தோ்தல் நடைபெற்று வரும் நிலையில் பிரசாரங்களின் போது சமூக இடைவெளியை பின்பற்றாதது முகக்கவசம் அணியாதது என்ற குற்றச்சாட்டுகள் வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை தேர்தல் கொண்டுள்ளதாகவும் இதனை மீறினால் பொதுக்கூட்டங்கள் மற்றும் பேரணிகளுக்கு தடை விதிக்க தயங்கமாட்டோம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வழிமுறைகளை பின்பற்றாவிட்டால் அரசியல் கட்சி தலைவா்கள் மற்றும் வேட்பாளர்களுக்கு மட்டுமன்றி பொதுமக்களுக்கும் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது கோவிட் பரவல் தடுப்பு வழிமுறைகளை கடுமையாக பின்பற்றுவதில் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது நீர்வளத்துறையில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த உள்ளதாக இந்தியாவும் நெதா்லாந்தும் கூட்டாக அறிவித்துள்ளன பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் திரு மார்க் ருட்டே இடையேயான உச்சிமாநாடு காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது அப்போது நீர்வளத்துறையில் ஒத்துழைப்புக்கான கூட்டு பணிக்குழுவை அமைச்சர்கள் மட்டத்திற்கு மேம்படுத்த இருதலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக வெளியுறவு அமைச்சக இணை செயலாளர் திரு சந்தீப் சக்ரவர்த்தி தெரிவித்துள்ளார் நீர்வளத்துறையில் குறைந்த செலவிலான சுத்திகரிப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது கழிவுநீரை எரிசக்தியாக மாற்றுவது நதிநீர் மேலாண்மை உள்ளிட்ட விவகாரங்களில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக அவர் கூறினார் இருநாடுகளின் நிறுவனங்களுக்கிடையேயான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் இருதரப்பு வாத்தகத்தை அதிவிரைவு வழிமுறைகளை உருவாக்க ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் சந்தீப் திரு சக்ரவர்த்தி கூறினார் வேளாண்மை நகா்ப்புற மேம்பாடு விண்வெளி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் சிறுதானியங்கள் துறையில் ஒத்துழைப்புக்காக கூட்டு பணிக்குழுவை அமைக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசனை வழங்கியதாகவும் அவர் தெரிவித்தார்

வைர வியாபாரிகளுடன் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே இரண்டாவது அலையை கட்டுப்படுத்த கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார் ரயில் நிலையங்களில் பொதுமக்கள் அதிக அளவில் கூடுவதை தடுக்கும் வகையில் மும்பை உள்ளிட்ட ஆறு ரயில் நிலையங்களில் நடைமேடை டிக்கெட்டுகள் விற்பனையை மத்திய ரயில்வே நிறுத்தியுள்ளது

அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளும் மறுஉத்தரவு வரும் வரை மூடப்படும் என்று முதலமைச்சா் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளாா் இமாசலப்பிரதேச மாநிலத்தில் அனைத்து கல்வி நிறுவனங்களையும் மூட முடிவு செய்யப்பட்டுள்ளது

சத்தீஷ்கா் மாநிலத்தில் தலைநகா் ராய்ப்பூர் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது

இதன்படி திருவிழாக்கள் மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்னை கோயம்பேடு மற்றும் மாவட்டங்களில் உள்ள மொத்த காய்கனி சந்தைகளில் சில்லரை வியாபாரம் தடை செய்யப்பட்டுள்ளது

அவசரகால பணிகளுக்காக மட்டுமே பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது